இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை அமைப்பு ரீதியாக ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

பயங்கரவாத நடவடிக்கைகளின் தீவிரத்தை கருத்தில்கொண்டு அதனை முறியடிக்க திட்டமிட்ட ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று கூறினார் உலக நாடுகளின் ஒத்துழைப்பு பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்தகொள்வது போன்ற திட்டமிட்ட செயல்பாடுகளால் பயங்கரவாதத்துக்கு எதிரான உலக நாடுகளின் செயல்பாட்டை தரம் உயர்த்தி வலுவுள்ளதாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த வகையில் இந்தியா உலக நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்ய பாடுபட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஐ நா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அதனை அரசியலாக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கும் ஜனநாயக மாண்புகளுக்கும் இந்தியா மதிப்பளித்து வருவதாகவும் இதனையே பயங்கரவாத கொள்கைகளுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஒன்றிணைந்து செயல்படுவது போலவே பருவநிலை மாற்றம் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளவும் உலக நாடுகள் ஒரணியில் நிற்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வந்துள்ளார் கடலோர காவல்படையில் வீர் தீர செயல்கள் மற்றும் சிறந்த சேவைக்களுக்கான விருதுகளை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பை உறுதிசெய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் கடல் எல்லையை பாதுகாப்பதற்கு இன்றைய சூழ்நிலையில் முக்கியத்துவம் அளிக்கவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தலை நாடு எதிர்கொண்டுள்ளது என்றும் அதனை முறியடிக்க அரசு முனைப்புடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பாகிஸ்தானின் வடக்குப்பகுதியில் அமைந்துள்ள இஸ்லாமாபாத் பெஷாவர் ராவல்பிண்டி லாகூர் ஆகிய நகரங்களில் இன்று மாலை வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது

பல்வேறு இடங்களில் சாலைகளில் பிளவு ஏற்பட்டது கட்டிடங்கள் சரிந்துள்ளன

இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் தில்லி மற்றும் வட மாநிலங்களின் சில இடங்களில் உணரப்பட்டது

சென்னையில் இன்று இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்திற்குபின் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து கிராம ஊராட்சிகளும் கண்ணாடி இழை கட்டமைப்பு மூலம் இணைக்கப்பட்டு ஒள் ஜி பி பி எஸ் அளவிற்கு குறையாத அலைக்கற்றை வேகத்தில் இணையவசதி செய்துதரப்படும் என்றும் தெரிவித்தார்

மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளவை எட்டியுள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

இதனையடுத்து ஒகேனக்கல் நாகமரை உள்ளிட்ட காவிரி கரையோரப் பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பிலிகுண்டுலுவில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து காவிரியில் நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக மேட்டுர் அணை நிரம்பி உபரி நீர் இன்று திறக்கப்படும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

பொதுமக்கள் ஆற்றில் நீராடவோ மீன்பிடிக்கவோ செல்லக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றம் புதுவையின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று சென்னையில் எமது செய்தியாளரிடம் பேசிய அதன் இயக்குநர் திரு புவியரசன் மீனவர்கள் குமரிக்கடல் மற்றும் தென்தமிழக கடலுக்கு இனறும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து தளி வாய்க்கால் பாசனத்திற்கும் பாவாற்றப்படுகை நான்காம் மண்டல பாசனப்பகுதிகளுக்கும் நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தமிழகத்தில் சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்ரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளராக திரு நா புகழேந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்குள்ளார் தோதல் நடைபெறவுள்ள விக்ரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வேட்புமலு தாக்கல் நேற்று தொடங்கியது

பத்து ஆண்டுகளுக்கு இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது

தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லும் களர் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று திறந்துவைத்தார் மகளிர் தொழில் முனைவோருக்கான நிதி மேலாண்மை குறித்த ஒருநாள் இலவச பயிற்சி வரும் வெள்ளிக்கிழமை சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டையில் நடைபெறவுள்ளது ஒசூரில் சேட்டிவைட் ரிங்ரோடு அமைப்பது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்புக்கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெற்றது திருவள்ளூரில் தீபாவளி பண்டிகையையொட்டி கோ ஆப்டெக்ஸ் சிறப்பு விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் சூரத்தில் நடைபெறும் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியின் முதலாவது ஆட்டம் இன்னும் சற்றநோத்தில் தொடங்கவுள்ளது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது